இந்தியா நேபாள் இடையே அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோலிய குழாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள் பிரதமர் திரு கே பி ஷர்மா ஓலி ஆகியோர் கூட்டாக இன்று திறந்து வைக்கின்றனர் தெற்காசியாவிலேயே இருநாட்டிற்கிடையே அமைக்கப்பட்டுள்ள முதவாவது பெட்ரோல் குழாய் இப்பு இதுவாகும்

காணொலிக்காட்சி வாயிலாக இரு தலைவர்களும் இத்திட்டத்தின் பயன்பாட்டை தொடங்கிவைக்க உள்ளதாக பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது

அரசின் சாதனைப் பட்டியலை மத்திய அமைச்சர்கள் நாடு முழுவதும் மக்களுக்கு எடுத்துரைத்து வருகின்றனர் பல்வேறு நகரங்களிலும் இன்று அகற்காக சிறப்பு செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன சென்னையில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசின் சாதனைகள் குறித்து இன்று செய்தியாளளர்களிடையே உரையாற்றுகிறார் அகமதபாத்தில் சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பேசுகிறார் கொல்கத்தாவில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி சாதனை பட்டியலை வெளியிடுகிறார் நாடாளுமன்ற விவகாரம் மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரகவாத் ஜோஷி கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசுகிறார் மின் நுகர்வோரை பாதுகாக்க புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் ஐதராபாத்தில் மத்திய அரசின் நூறு நாள் சாதனைகள் குறித்து அகில இந்திய வானொலிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் மின் விநியோகஸ்தர்கள் மற்றும் நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் இந்த சுட்டம் அமையும் என்று கூறினார் பொது மக்களின் குறைகளை உடனடியாக கேட்டறிந்து அவற்றுக்கு விரைவான தீர்வு வழங்கவும் மின் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டத்தில் வழிவகை செய்யப்படும் என அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் நூறு நாள் ஆட்சியில் பல்வேறு வலிமையான முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் கூறினார் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் திருமதி இந்திரானி முகர்ஜியை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ க்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஏற்களவே இந்த வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் திருமதி இந்திரானி முகர்ஜியை காவலில் எடுத்து விசாரிக்க தில்லி சிபிஐ நீதிமன்றத்தில் சிபிஐ சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதையடுத்து மும்பை நீதிமன்றத்தில் நீதிமன்றக் காவலில் உள்ள இந்தியரானி முகர்ஜியை விசாரிக்க சிபிஐ க்கு நீதிபதி திரு ஜே சி ஜக்தால் அனுமதி வழங்கினார் தனது சொந்த மகளான சீனாபோரா கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள திருமதி இந்திரானி முகர்ஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பிளாஸ்டிக் பாட்டீல்களுக்கு மாற்றாக குடிநீர் விற்பனையில் புதிய முறையை முன்று நாட்களுக்குள் கண்டறியுமாறு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் பிளாஸ்டிக் பாட்டீல்களில் குடிநீர் விற்பனை செய்யும் துறையினர் மற்றும் அரகத்துறை அதிகாரிகளுடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸடிக் பாட்டில்களுக்கு தடை விதிக்க மத்திய அமைச்சரவை தலைமையிலான குழு ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார் இந்த தடை இத்துறையில் பணியாற்றுவோரை பாதிக்காத வகையில் தமது அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் ரயில்வேயில் விற்பனை செய்யப்படும் குடிநீரை பாலிமர் கலந்த எளிதில் மக்கக்கூடிய பாட்டீல்களில் விற்பனை செய்ய முடிவெடுத்துள்ளதாக அவர் கூறினார் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் கையாள ஏதுவாக தாய்மையே சேவை இயக்கத்தின்கீழ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள மத்திய தொழில் மற்றும் வர்த்தக மேம்பாட்டுத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது நாளை முதல் இந்த இயக்கம் தொடங்கப்படவுள்ளது அடுத்த மாதம் இரண்டாம் தேதிவரை நடைபெறும் பிரச்சாரத்தில் தொழில்துறை வளாகங்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை திறம்பட கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன மாநில அரசுகளும் இத்தகைய இயக்கங்களை நடத்த வேண்டுமௌ மத்திய வர்த்தகத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது மலேரியா தொற்றை நாட்டிலிருந்து முழுமையாக அகற்றுவதே தமது அமைச்சகத்தின் முக்கிய நோக்கம் என சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்வர்தன் கூறியுள்ளார்

இந்தியாவில் தொழில் தொடங்கும் நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதால் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்தவர்கள் முதலீடுகளை தொடங்குமாறு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார் மேற்கொண்டுள்ள ஜஸ்லாண்டில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றினார் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பங்கேற்குமாறு அந்நாட்டினருக்கு அவர் அழைப்பு விடுத்தார் அனவ்மின் சக்தி துறையில் இந்தியாவில் அதிக வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார்

அபுதாபியில் நடைபெறும் எட்டாவது ஆசிய எரிசக்தித்துறை வட்டமேஜை மாநாட்டில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று பங்கேற்கிறார் இந்த மாநாட்டை இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்சும் இணைந்து நடத்துகிறது ஆசியா மற்றும் சர்வதேச அளவில் எரிசக்தித்துறையில் உள்ள வளங்களை பாதுகாத்து திறம்பட பயன்படுத்துவது குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது இம்மாநாட்டிற்கிடையே அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆசிய நாட்டைச் சேர்ந்த மற்ற பெட்ரோலியத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார்

பிரதமரின் முதன்மைச் செயலாளர் திரு நிர்பேந்திர மிஸ்ராவுக்கு புதுதில்லியில் இன்று பிரிவு உபச்சார விழா நடைபெறவுள்ளது தமது இல்லத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோதி திரு நிர்பேந்திர மிஸ்ராவுக்கு பிரிவு உபச்சாரம் வழங்குகிறார் இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ள அவர் கடந்த ஐந்தாண்டுகளாக திருடநிர்பேந்திர மிஸ்ரா தமது முதன்மைச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார் குடிமைப் பணியில் அர்பணிப்பு உணர்வுடனும் கடின உழழப்பையும் வெளிபடுத்தியவர் திரு நிப்பேந்திர மிஸ்ரா என பிரதமர் தெரிவித்துள்ளார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் பணியாற்ற தமக்கு வாய்ப்பளித்ததற்காக பிரதமருக்கு அவரது முதன்மைச் செயலாளர் பதவியிலிருந்து விடைபெறவுள்ள திரு நிர்பேந்திர மிஸ்ரா நன்றி தெரிவித்துள்ளார் இன்று நடைபெறும் விழாவில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர் தொழில் துறையில் முதன்மை இடம்பிடிக்க இந்தியாவிற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார் எமசூரில் இந்திய திறன் மேம்பாட்டு சேவை அதிகாரிகளுக்கான பயிற்சியை தொடங்கிவைத்து பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் மேம்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி வருவதாக கூறினார் தொழில்துறையில் இந்தியா முதன்மை இடம் பிடிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார்

வாகன உதிரி பாகங்கள் கணினி பொறியியல் உயிரி தொழில்நுட்பம் இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் நேற்று நிறைவடைந்தது ஜம்மு மண்டலத்தைச் சேர்ந்த ரேசியில் உள்ள ராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலகத்தின் சார்பில் செப்டம்பர் மூன்றாம் தேதி முதல் நேற்று வரை இந்த முகாம் நடத்தப்பட்டது

இது தவிர அமீத் பங்கல் ஆஷிஷ் குமார் உள்ளிட்டோரும் இந்த போட்டியில் விளையாடவுள்ளனர்

பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதில்லையெள பத்து இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் முடிவெடுத்துள்ளனர் இம்மாத இறுதியில் பாகிஸ்தானில் மூன்று ஒருநாள் மற்றம் இருபது ஒவர் கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை பங்கேற்கவுள்ளது